மத்திய பிரதேசம் மிசோராம் ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது சீனா வுடனான எல்லைப் பிரச்சினை தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகா் திரு அஜித் தோவல் இன்று பேச்சுக்களை தொடங்கினார் கஜ புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழகம் வந்துள்ள மத்தியக்குழு இன்று சென்னையில் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தியது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் அரை இறதி ஆட்டத்தில் சாய்னா நேவால் மற்றும் சமீர் வர்மா இன்று பங்கேற்கின்றனர் இனி விரிவான செய்திகள் மத்திய பிரதேசம் மற்றும் மிசோராமில் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது பிஜேபி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிரவாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மத்திய பிரதேசத்தின் இரண்டு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

இதேபோல் அடுத்த மாதம் ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களிலும் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்தியா சீனா சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது

எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுக்களின்போது விவாதிக்கப்படும் சபரிமலையில் வயது பாரபட்சமின்றி பெண்களை அனுமதிப்பதற்கென இரண்டு தினங்களை ஒதுக்கலாம் என கேரள அரசு அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் யோசனை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நான்கு மகளிர் தாக்கல் செய்துள்ள மலு மீதான விசாரணையின் போது கேரள அரசு இதனைத் தெரிவித்தது சபரிமலை செல்வதற்கு தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கக்கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய குழு இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆவோசனை நடத்தியது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தின்போது புயல் பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திரு டேனியல் ரிக்ன்ட் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட இந்த குழு இன்று மாலை முதல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்கிறது நாகப்பட்டினம் தீருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வரும் திங்கட்கிழமை வரை மத்திய குழு ஆய்வு மேற்கொள்கிறது இதனைத் தொடர்ந்து செவ்வாய்கிழமை சென்னை திரும்பும் இந்த குழுவிளர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் மீண்டும் ஆலோசனை நடத்தவுள்ளனா் இதன் பின்னா் தில்லி செல்லும் இக்குழு தமது அறிக்கையை சமா்ப்பிக்கவுள்ளது இதற்கிடையே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வருகின்றன இந்நிலையில் வேதாரண்ம் நகர்பகுதியில் நாளை காலைக்குள் மின்சாரம் வழங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் கிராமப்புறங்களுக்கு மின்சாரம் வழங்க ஒருவார காலம் ஆகும் என்றும அவர் கூறினார் இதற்காக நான்கு மிள் கோபுரங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு அன்பழகன் தெரிவித்தார்

மத்திய படையினரும் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு ஓ பி சிங் தெரிவித்தார்

மாலத்தீவு வெளியுறவு அமைச்சா் திரு அப்துல்லா ஷாகித் நான்கு நாள் அரகமுறைப் பயணமாக இன்று மாலை புதுதில்லி வருகிறார் வரும் திங்கட்கிழமை வெளியுறவு அமைச்சருடன் அவர் விரிவான பேச்சு நடத்துகிறார் இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்துடனும் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார் மழைக் காரணமாக நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டத்ததை அளவிடும் புதிய தொழில்நுட்பத்தை வானிலை ஆய்வு மையம் உருவாக்கியுள்ளது மழைப்பொழிவின் போது அதன் தாக்கத்தை உடனுக்குடன் அறிவதற்கு இந்த தொழில்நுட்பம் உதவிகரமாக இருக்கும் ஃஎன வானிலை அய்வு மையத்தின் ஃதலைமை இயக்குநர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனைத் தெரிவித்த அவர் பேரிடர் காலத்தின் போது இந்த தொழில்நுட்பம் பெரும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார்

மத்திய மாலிப் பகுதியில் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் தீவிரவாதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரான்ஸ் பாதுகா்பபுத்துறை அமைச்சா் கூறியுள்ளார் தீவிரவாதியின் முக்கிய தலைவனும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆப்ரிக்காவின் சாஹல் மண்டலத்தில் பிரெஞ்ச் ரானுவத்தின் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாகுக்பபுப் பணியில் ஈடபடுத்தப்பட்டுளளனர்

நாடு முழுவதிலும உள்ள அனைத்த வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இரவு எட்டு மணிக்கு இது மறு ஒலிபரப்பும் செய்யப்படவுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

வட மற்றும் தென் கொரியா தங்கள் நாட்டு எல்லைப்பகுதிகளில் ரயில்வே இணைப்பை ஏற்படுத்துவதற்கான ஆய்வு நடத்தவதற்கு ஏதுவாக ஐ நா பாதுகாப்புக் குழு அந்நாடுகளுக்கு எதிரான தடையிலிருந்து விலக்கு அளித்துள்ளது இதற்கான பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே கடந்த மாதம் ஒப்பந்தம் ்ஏற்பட்டது இந்த திட்டத்திற்கு அமெரிக்கா உட்பட சா்வதேச சமுதாயம் ஆதரவு அளித்துள்ளதாக கொரியா கூறியுள்ளது

ஐந்து பேர் காயமடைந்தனர் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையின்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இலங்கையில் அரசியல் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான கட்சியுடன் இணைந்து இளடக்கால அரசு அமைக்க தயாராக உள்ளதாக ராஜப்சே ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு லஷ்மண் யப்பா கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் இதற்கு தங்கள் கட்சி தயாராக இருப்பதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இலங்கை அதிபர் திரு மைதிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கே க்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதால் இதர வாய்ப்புக்களை அக்கட்சி பரிசீலிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் க்நாடவில் பெண் பத்திரிகையாளர் கௌரி வங்கேஷ் கொலை வழக்கில் சிறப்பு புலனாய்வு பிரிவு கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது பெங்களூரு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த குற்றப்பத்திரிகையில் சனட்டன் சனஸ்தா பெயர் இடம்பெற்றுள்ளது

கடந்த ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி கெளி லங்கேஷ் பெங்களுருவில் உள்ள அவரது இல்லத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்

புவனேஸ்வரில் நடைபெற்ற இப்போட்டியில் ஹா்மந்த் பிரீத்சிங் லலித் டில்பிரீத் நிலக்கந்த ஷா்மா ஹர்தீப்சிங் ஆகியோர் கோல் அடித்தனர் நாளை நடைபெறவுள்ள மற்றொரு பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டி புவனேஸ்வரில் வரும் புதன் கிாமை தொடங்குகிறது

புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் மற்றும் சோனியா தத்தம் பிரிவு இறுதி ஆட்டங்களில் இன்று பங்கேற்கின்றனா்